நரேந்திர சிங் தோமர் கூறியுள்ளார்

பிரதமர் திரு நரேந்திர மோடி இரண்டாம் கட்ட அகமதாபாத் மெட்ரோ ரயில் திட்டத்திற்கும் தரத் மெட்ரோ ரயில் திட்டத்திற்கும் காணொலி காட்சி வாயிலாக இன்று அடிக்கல் நாட்டுகிறார் குஜாத் ஆஞநர் திரு ஆச்சார்ய தேவவிரத் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா குஜாத் முதலமைச்சர் திரு விஜய் ரூபாளி உள்ளிட்டோர் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கின்றனர்

இது தொடர்பாக புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய சுகாதாரத் துறை கூடுதல் செயலாளர் திரு மனோகர் அக்னளி

தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களில் இரண்டாவது நாளாக நேற்றும் தடுப்பூசி செலுத்தும் பணிகள் நடைபெற்றதாக அவர் குறிப்பிட்டார்

சாலை விபத்துகளை குறைக்கும் நோக்கில் தேசிய சாலை பாதுகாப்பு மாதத்தில் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்படும் என்று சாலைப் போக்குவரத்து அமைச்சகம் கூறியுள்ளது பாதுகாப்புத் துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத் துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி ஆகியோர் இதற்கான நிகழ்ச்சிகளை புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கின்றனர் சாலைப் போக்குவரத்துத் துறை இணை அமைச்சர் திரு விகே சிங் நித்தி ஆயோக்கின் தலைமைச் செயல் அதிகாரி திரு அமிதாப் கந்த் உள்ளிட்டோர் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்கின்றனர் சாலை பாதுகாப்பு மாதத்தை முன்னிட்டு சாலை பாதுகாப்பு குறித்த திரைப்படம் வெளியிடப்படுவதுடன் வாகா எல்லை முதல் கன்னியாகுமரி வரையிவாள விழிப்புணர்வுப் பயணமும் கொடியசைத்துத் துவக்கி வைக்கப்படுகிறது இந்த ஒரு மாத காலத்தில் சாலை பாதுகாப்பு தொடர்பாக மேற்கொள்ளப்படும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் மாநில அரசுகள் பொதுத்துறை நிறுவனங்கள் காப்பீட்டு நிறுவனங்கள் போன்றவை பங்கேற்கவுள்ளன

இந்த மாநாட்டிற்கு முன்னதாக தாம் இந்தியாவிற்கு பயணம் மேற்கொள்ள உள்ளதாகவும் திரு போரிஸ் ஜான்சன் கூறியுள்ளார் டிஜிட்டல் முறையிலான ஒய்வூதியம் வழங்கும் நடைமுறையின் மூவம் மூத்த குடிமக்களின் சிரமங்கள் குறைக்கப்பட்டுள்ளதாக மத்திய பணியாளர் நலத்துறை அமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார்

அதுபோன்ற தருணங்களில் ஓய்வூதியதாரர்கள் பல்வேறு இன்னல்களை சந்திக்க நேரிட்டதாக அவர் தெரிவித்தார் டிஜிட்டல் மயமாக்கல் திட்டத்தின் மூலம் கடந்த ஆறு வருடங்களில் விரைவான வளர்ச்சி ஏற்பட்டுள்ளதாக அவர் கூறினார்

ஒய்வூதியதாரர்களின் வாழ்க்கையய எளிமையானதாகவும் கமுகமானதாகவும் மாற்றும் முயற்சியில் ஏராளமான சீர்திருத்தங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் வேளாண் சட்டங்கள் தொடர்பாக விவசாயிகளின் அச்சத்தைப் போக்க மத்திய அரசு தயாராக இருப்பதாக வேளாண் துறை அமைச்சர் திரு நரேந்திர சிங் தோமர் கூறியுள்ளார் விவசாய சங்க பிரதிநிதிகளுடன் நாளை மத்திய அரசு மீண்டும் பேச்சு நடத்தவுள்ள நிலையில் செய்தி நிறுவனம் ஒன்றிற்கு அவர் பேட்டியளித்தார் விவசாயிகளின் கோரிக்கைகள் குறித்து பேச்சு நடத்தி சுமுகத் தீர்வை எட்ட அரசு தயாராக உள்ளது என்று அவர் தெரிவித்தார் ஆனால் விவசாய சங்கத்தினர் சட்டங்களை திரும்பப் பெறவேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் இருப்பதாக அவர் கூறினார் இதைத் தவிர தங்களது தேவைகள் குறித்து விவசாயிகள் விரிவாக எடுத்துரைக்கலாம் என்றும் அவர் தெரிவித்தார் அடுத்தக்கற்று பேக்கவார்த்தையின்போது புதிய வேளாண் சுட்டங்களின் ஒவ்வொரு அம்சம் தொடர்பாகவும் விரிவாக ஆவோசனை நடத்த வருமாறு அவர் அழைப்பு விடுத்தார் அனுபவம் உள்ள விவசாயிகள் வேளாண் துறை வல்லுநர்கள் மற்றும் வேளாண் துறையைச் சார்ந்தவர்கள் போன்றோருடன் விரிவான ஆலோசனை நடத்திய பின்னரே இந்த சட்டங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் மத்திய கல்வி அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாங் கேந்திரிய வித்பாலயா பள்ளி மாணவர்களுடன் இன்று காணொலி காட்சி வாயிலாக கலந்துரையாடவுள்ளார்

தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி எளிதாகக் கற்பது குறித்தும் மாணவர்களுக்கு அவர் விளக்கிக் கூறவுள்ளார் தொற்று பாதிப்பு காலத்திற்கு பின்னர் பள்ளிகள் முழுமையாக திறக்கப்படும்போது பதிய மாற்றங்களோடு கல்வி கற்பது குறித்தும் மாணவர்களுக்கு அவர் எடுத்துரைக்கவுள்ளதாக கல்வி அமைச்சகம் கூறியுள்ளது பிரபல இந்துஸ்தானி இசைக் கலைஞர் உஸ்தாத் குவாம் முஸ்தஃபா கான் மும்பையில் நேற்று காலமானார்

இந்துஸ்தானி இசையில் மிகச்சிறந்து விளங்கிய அவர் ஹிந்தி திரைப்படப் பாடல்களையும் பாடியுள்ளார் சங்கீத நாடக அகாடமி விருதை பெற்றுள்ள அவர் மத்திய அரசின் உயரிய விருதுகளான பத்மஸ்ரீ பத்ம பூஷன் பத்ம விபூஷன் ஆகிய விருதகளையும் பெற்றுள்ளார் அவரது மறைவிற்கு பல்வேறு தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர் குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் குவாம் உஸ்தாத் முஸதஃபா கானின் மறைவு இசை உலகிற்கு பேரிழப்பு என்றும்இளைய தலைமுறை சிறந்த வழிகாட்டியய இழந்துவிட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார் அவருக்கு தாம் பத்ம விபூஷண் விருதை வழங்கியதை பெருமையாக நினைப்பதாகவும் குடியரசு தலைவர் கூறியுள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் கலை உலகம் மிகச் சிறந்த கலைஞர இழந்துவிட்டதாக தெரிவித்துள்ளார் சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறவுள்ள அஸ்ஸாம் மாநிலத்திற்கு தலைமத் தேர்தல் ஆணையர் திரு சுனில் அரோரா தலைமையிலான தேர்தல் ஆணையக்குழு இன்று செல்கிறது மூன்று நாள் பயணமாக அங்கு செல்லும் இந்த குழுவினர் மாநிலத்தில் உயர் அதிகாரிகளுடன் தேர்தல் ஏற்பாடுகள் குறித்து ஆலோசனை நடத்தவுள்ளனர்

பொதுத்தேர்வுகளை கருத்தில் கொண்டு பள்ளிகள் திறக்கப்படுவதாக தில்லி அரசு தெரிவித்துள்ளது விரும்பினால் மாணவர்களை பள்ளிக்கு அனுப்பலாம் என்றும் பெற்றோர் வருகைப்பதிவு கட்டாயமில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியில் சென்னை அணி இன்று ஈஸ்ட் பெங்கால் அணியை எதிர்கொள்கிறது கோவாவில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு ஏழரை மணிக்கு தொடங்குகிறது நேற்று கோவா மோகன்பெகான் இடையே நடைபெற்ற போட்டி டிராவில் முடிவடைந்தது